ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று முப்படைகளின் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் எல்லையில் இந்தியா சீனா ராணுவ வீரர்களிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய

எல்லையில் உயிர்நீத்த ராணுவ வீரர் பழனியின் உடல் தில்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் இன்று மாலை மதுரைக்கு கொண்டுவரப்படுகிறது

நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்துகிறார் நேற்று

முடிவுகள் உதவிகரமாக இருந்தது என்று கூறினார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் வகையில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு முகக் கவசம் அணிவது கை களை கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் இந்தியாவில் குறைவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்கள் சவாலான நேரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெருந்தொற்றை எதிர்த்து போராட நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தியதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டனர்

கோவிட்

இநதக் கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு

நாம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருந்தாலும் பிரதமர் கேட்டுக் கொண்டபடி முகக்கவசம் அணிதல் தனிமனித இடைவெளியை பராமரித்தல் மூலமாக இந்நோய் தொற்றிலிருந்து நாட்டை விடுவிக்க முடியும் என்று தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனம் உட்பட சர்வதேச அமைப்புகளை பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக அவர் நேற்று கனடா பிரதமர் திரு

சுகாதாரம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் உட்பட பல்வேறு பிரச்சினைகளில் இணைந்து செயல்பட இந்த உரையாடலின்போது இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர்

இதுவரை

இதையடுத்து

தொடர்ந்து இந்த பரிசோதனை அதிகரித்து வருவதாகவும் பரிசோதனைக் கூடங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்தக் குழுமம் மேலும் கூறியுள்ளது இந்திய சீன எல்லையில் தற்போது உள்ள நிலைமை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று முப்படைகளின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் முப்படைகளின் தலைமைத் தளபதி பிபின் ராவத் கடற்படை விமானப்படை ராணுவ தலைமைத் தளபதிகள் கலந்து கொண்டனர் ராணுவ வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்று குறிப்பிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் அவர்களின் மரணம் வேதனை அளிப்பதாக கூறினார் வீரர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு நாட்டு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய வீரர்கள் தங்களுடைய உச்சபட்ச வீரத்தை வெளிப்படுத்தி நமது நிலத்தை பாதுகாத்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக திரு ராஜ்நாத் சிங் நேற்றிரவு பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து லடாக் அருகே கல்வானில் இருநாடுகளின் ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் குறித்து விளக்கினார் நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் உறுதியுடன் பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது

பூஜ்யம் டிகிரிக்கும் குறைவான கடும் குளிர் நிலவும் எல்லைப்பகுதியில் இருநாட்டு துருப்புகளிடையே ஏற்பட்ட மோதலின்போது

முன்னதாக மோதலை தவிர்க்கும் வகையிலும் படை விலகலின்போதும் ஏற்பட்ட மோதலில் நமது ராணுவத்தின் ஒரு அதிகாரியும் இரண்டு வீரர்களும் வீரமரணமடைந்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த பழனியும் ஒருவராவார் இதனால் அவரது சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூர் கிராமம் சோகத்தில் மூழ்கியுள்ளது எல்லையில் சீன ராணுவத்தினர் மோதலில் ஈடுபட்டு அங்குள்ள நிலைமையை தன்னிச்சையாக மாற்ற முயற்சித்ததே மோதலுக்குக் காரணம் என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இதனால் இருதரப்பிற்கும் சேதம் ஏற்பட்டதாகவும் இத்தகைய மோதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அனுராக் பூரீவத்ஸ்சவா கூறினார் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ஏற்கனவே உயர்மட்ட அளவில் ஒப்புக்கொண்டபடி அந்நாட்டு ராணுவத்தினர் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் எல்லையில் வீரமரணம் அடைந்த தமிழக வீரர் பழனியின் உடல் இன்று மாலை தில்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் மதுரைக்கு கொண்டுவரப்படுகிறது மதுரை விமான நிலையத்தில் மாநில அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தவுள்ளனர் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடல் ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இதற்கிடையே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் இன்று காலை பழனியின் இல்லத்திற்குச் சென்று அவரது பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார்

அண்டோனியா குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார் இருதரப்பினரும் அதிகபட்ச பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நியூயார்க்கில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்ததாக ஐநா செய்தி தொடர்பாளர் கூறினார் இந்திய சீன எல்லையில் நடைபெறும் மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்தப் பிரச்சினைக்கு இருநாடுகளும் அமைதியான முறையில் தீர்வு காணும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்

புதுதில்லியில் நேற்று இதனை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு

அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மருந்துப் பொருட்கள் மற்றும் இதர உதவிகளை இந்தியாவிற்கு அமெரிக்கா வழங்கி வருவதாகவும் திரு கென்னத் மேலும் கூறினார்

இந்த மருத்துவமனையை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் உயரதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார் இந்த மருத்துவமனையில் குடிநீர் கழிப்பறை மின்இணைப்பு வசதிகளை ஆய்வு செய்த அவர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்